பணியாற்றுவதைஉறுதிசெய்யவேண்டுமென்றுகுடியரசுதுணைத்தலைவர் திரு வெங்கையாநாயுடு வலியுறுத்தியுள்ளார்

வாங்கப்படவுள்ளதாகமின்துறைஅமைச்சர் திருதங்கமணிகூறியுள்ளார்

இன்றுநடைபெறவுள்ளது

வெங்கையாநாயுடு வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் பல் மருத்துவர்களின் மாநாட்டில் பேசியஅவர் கிராமப்புறங்களில் பல் மருத்துவமுகாம்களைஅதிகளவில் நடத்தவேண்டுமென்றுகேட்டுக் கொண்டார் மருத்துவசேவைகளில் நவீனதொழில்நட்பங்களைப் பயன்படுத்தும் வேளையில் சிகிச்சைகள் மற்றும் செயற்கை உறுப்புகள் பொறுத்துவதற்கானகட்டணம் சாமானியமக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருக்கவேண்டுமென்றும் திரு வெங்கையாநாயுடு குறிப்பிட்டார் மின்னணுவாக்குப்பதிவு எந்திரங்களில் எந்தமுறைகேடும் செய்யவாய்ப்பில்லைஎனதலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஓ பிராவத் தெரிவித்துள்ளார்

கள்ளஒட்டுபோடுவதைதடுக்கவும் வாக்காளர் பட்டியலைநேர்த்தியானமுறையில் தயாரிக்கவும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கைமேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தேர்தல் நேரத்தில் சமூக ஊடகங்கள் தவறாகபயன்படுத்தப்படுவதைதடுக்களதிர்மறைகருத்துக்கள் வெளியாகாமல் இருப்பதுஉறுதிசெய்யப்படும் என்றும் திரு ஓ பிராவத் குறிப்பிட்டார் வாக்குப்பதிவுக்குமுந்தைய மணிநேரத்தில் சமுக ஊடகங்கள் வாயிலாகஎத்தகையபிரச்சாரஅம்சங்களும் இடம் பெறாமல் உறுதிசெய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ஐந்துமாநிலசட்டப்பேரவைத் தேர்தல் பொறுத்தே நாடாளுமன்றத் தேர்தலுக்கானமார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடுமுடிவு செய்யப்படும் எனஅக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீத்தாராம் யெச்சூரிகூறியுள்ளார் கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் மத்தியில் ஆளும் பிஜேபிக்குமாற்றாகமதச்சார்பற்றஅரசுஒன்றைஅமைப்பதே தங்களதுகட்சியின் நோக்கம் என்றார்

எச்சூரிதெரிவித்தார் தமிழகத்தில் ஊழலற்ற நேர்மையான வளர்ச்சியைஏற்படுத்தக்கூடியஅரசுவரவேண்டுமெனமக்கள் விரும்புவதாகமத்திய இணையமைச்சர் திரு

ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

ஊழலைப்பற்றிப் பேச இவ்விறுகட்சிகளுக்கும் தகுதியில்லைஎன்றும் அவர் குறிப்பிட்டார் பிஜேபியால் மட்டுமேஊழலற்றவளர்ச்சியைஏற்படுத்த முடியும் என்றும் திருபொன்ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் தமிழகத்தின் மின்தேவையப் பூர்த்திசெய்ய வெளியிலிருந்து மூவாயிரம் மெகாவாட் மின்சாரம் வாங்கப்படவுள்ளதாகமின்துறைஅமைச்சர் திரு தங்கமணிகூறியுள்ளார்

சரோஜாஆகியோர் பயனாளிகளுக்குவழங்கினர்

கையொப்பமிட்டுள்ளதாகளமதுகொழும்பு செய்தியாளர் தெரிவிக்கிறார்

வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் திருத்தம் மேற்கொள்வதற்கான இறுதிக்கட்டசிறப்பு முகாம் தமிழகம் முழுவதும் இன்றுநடைபெறவுள்ளது

மேலும் முகவரிமாற்றம் உள்ளிட்டதிருத்தங்களையும் இந்தமுகாம்களில் மேற்கொள்ளலாம்

தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலைதடுப்பதற்கானநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகமாநிலவருவாய் நிர்வாகஆணையர் திரு

சத்தியகோபால் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் டெங்கு தடுப்பு மற்றும் வடகிழக்குபருவமழைதொடர்பானமுன்னேற்பாடுகுறித்தஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றப் பின்னர் அவர் இதனைகூறியுள்ளார்

இத்திட்டத்தின் மூலம் நகர்ப்புறங்கள் மட்டுமின்றிகிராமப்புறங்களும் தாய்மைப்படுத்தப்பட்டுமக்களின் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுவதாகஎமதசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்தரயில் சின்னசேலம் விருத்தாசலம் இடையேவந்துகொண்டிருந்தபோதரயில் பெட்டியில் துளையிட்டுபணத்தைகொள்ளையடித்துதெரியவந்துள்ளது

மாலத்தீவில் ஆட்சிமாற்றம் ஏற்படவுள்ளநிலையில் அந்நாட்டின் முன்னாள் அதிபர் திரு மாமூன் அப்துல் கையூம் சார்பாக அந்நாட்டுவெளியுறவு அமுன்னாள் அமைச்சர் திருமதி துனியாமாமூன் புதுதில்லிவந்து இந்தியத் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைநடத்தியுள்ளார்

குஜராத்தில் பணியாற்றும் வடகிழக்குமாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக இடம் பெயர்வதைதடுப்பதற்கானமுயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகஅம்மாநிலதலைமைச் செயலாளர் திரு ஜே என் சிங் தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தல் பணிகளை இதற்கானசிறப்பு அதிகாரிதிரு ஆனந்த்ராவ் விஷ்ணு பாட்டீல் இன்றுஆய்வு செய்யவுள்ளார் தலைவர் அப்துல் கலாமின் பிறந்நாளைஒட்டிநாமக்கல் மாவட்டம் முன்னாள் குடியரசுத் சேந்தமங்கலம் சாலையில் உள்ளகொசவம்பட்டிஏரிஅருகேசுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஒவியத் திருவிழாநடைபெற்றது சர்வதேசபேரிடர் இன்னல் குறைப்பு தினத்தைமுன்னிட்டுநாகப்பட்டிணம் மற்றும் நாகர்கோயிலில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளது

ஆடவர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத் மற்றும் தருண் ஆகியோர் தலாஒரு தங்கம் வென்றனர் ஷாங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியின் அரையிறுதிஆட்டத்தில் முன்னணிவீரரானரோஜர் ஃபெடரர் குரேஷியாவீரரானபோர்னாகோரிக் கிடம் அதிர்ச்சித் தோல்விஅடைந்தார் இன்றுநடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் போர்னாகோரிநோவாக் ஜோகோவிச்சைஎதிர்கொள்கிறார்